தூக்குத்தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழ் எழுத்தாளர் சோ தர்மன் எழுதிய சூல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது

இனி விரிவான செய்திகள் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பினை சீராய்வு செய்யக்கோரி குற்றவாளிகளில் ஒருவர் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பானுமதி தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு ஐந்தாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிக்காள தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது

பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு சிபுசோரன் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுலால் மராண்டி ராஷ்டீரிய ஜனதா தளம் மற்றும் இடதுசாரி கட்சித் தலைவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டனர்

திட்டம் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் நாஸ்காம் தொழில்கள் கூட்டமைப்பும் இந்த இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தவுள்ளது இந்த தகவலை புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் திறன் மேம்பாட்டு பயிந்சி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் மின்னனு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சுட்ட மசோதா நடைமுறைக்கு வருவதால் எந்த ஒரு இந்திய குடிமகனின் உரிமையும் பறித்துக்கொள்ளப்படமாட்டாது என்று மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் சிறபான்மையினர் நாளையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு முறைப்படி குடியுரிமை அளிப்பதற்கே இந்த சுட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் மாறாக ஏற்கனவே குடியுரிமை வைத்திருப்பர்களிம் இருந்து அதை திருப்ப பெறுவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள சட்டம் அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார் ஒரு சிலர் சுயநலத்திற்காக மக்களின் மனநிலையை குழப்பும் வகையில் தவறான பிரசாரம் மேற்கொண்டிருப்பதாகவும் மதரீதியாக பிரிவினையை ஏற்படுத்தும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டுவருதாகவும் திரு நக்வி தெரிவித்தார் அமைதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் குந்தகம் விளைவிக்கும் நபர்களிடம் இருந்து மமக்கள் தங்களை காத்துக்கொள்ளவேண்டும் என்றும் அவர்களின் முயற்சியை முறியடிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சிறுபான்ஸயினர் நலனுக்காகவும் அவர்களுக்கான அதிகாரங்களை உறுதி செய்யவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மத்திய பட்ஜெட் தொடர்பாக மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டம் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக்கூட்டத்தின் ஒரு பகுதியாக இது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகத்தின் வளர்க்சித் திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்குமாறு இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் உள்ளாட்சித்தேர்தலில் திமுக இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடித்து வருவதாகவும் திரு பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்த சுட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ளது தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவிளை பிறப்பித்தது

இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார்

பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கான குற்றவியல் நீதித்துறை கட்டமைப்பை உருவாக்கும் நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து மேற்கொண்டுள்ளது

இது குறித்த ஒட்டு மொத்த தகவல்களையும் திரட்டி பாலியல் வன்கொடுமை சுட்டத்தை நாடு முழுவதும் மாறுபாடின்றி நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நீதி கட்டமைப்பு துணைபுரியும் என்று உச்சநீதிமன்ற பெஞ்ச் தெரிவித்துள்ளது மூத்த வழக்கறிஞர் திரு சித்தார்த் லுத்ராவை ஒருங்கிணைப்பாளராக நியமித்துள்ள உச்சநீதிமன்றம் அனைத்து தரப்பு ஆலோசனைகளையும் பெற்று உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் உதவிகரமாக இருப்பார் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் சரக்கு மற்றும் சேவைவரி குழுமத்தின் கூட்டம் புதுதில்லியல் இன்று நடைபெற்றது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் பங்கேற்று பேசினார்

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிற்கான உதவி மையங்கள் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளிலும் செயல்படுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜெயக்குமார் இக்கூட்டத்தில் கோரிக்கை விடுத்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தால் நாட்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லையென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிமார்கள் குடியுரிமை சட்டத்தை பொறத்தவரைக்கும் இந்தியாவில் வாம்கின்ற இக்கியர்களுக்கு எல்வித பாதிப்பும் கிடையாது அது எந்த மதத்தில் இருந்தூலும் சரி எவருக்கும் பாதிப்பு இல்லையென்று தெளிவான கருத்தை அவர்கள் விளக்கமாக தெளிவாக அனைத்து ஊடகங்கள் வாயிலாக பத்திரிகைகள் வாயிலாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் பாகிஸ்தாள ஆப்காளிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து இந்துக்கள் சீக்கியர்கள் பார்ச்சிகள் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் போன்ற சிறபான்மையினர் மத பிரக்சினையின் காரணமாக அந்நாட்டிலிருந்து பாதுகாப்பு தேடி இந்தியாவுக்கு வரும் நிலை ஏற்படுகின்றபோது அவ்வாறு வரும் அவர்கள் இந்தியாவில் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் வசித்து வருவார்களாபானால் அவர்களுக்கு மத்திய அரசினுடைய சில நிபந்தளைகளின் அடிப்படையில் இந்திய குடியரிமை அளிக்க வகை செய்யும் திருத்தச்சுட்ம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதில் எந்த இந்தியர்களும் பாதிக்கப்படப்போவதில்லை இவங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க அஇஅதிமுக அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்தள்ள இலங்கைவாழ் மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள் மத்தியில் ஆட்சிப்பொறுப்பில் அங்கம் வகித்த போது திமுக இதனை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் குடியுரிமை திருத்தக்சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்ற அனைத்துக்கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நடப்பாண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழில் சோ தர்மன் எழுதிய சூல் நாவலுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமது படைப்புகளுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றள்ளதாகவும் இந்த விருது தமது படைப்புக்கு கிடைத்த மத்திய அரசின் அங்கீகாரம் என்றும் அவர் கூறினார் தமது உருளைக்குடி கிராம மக்களுக்கு இவ்விருதினை சுர்ப்பிப்பதாகவும் திரு தர்மன் தெரிவித்தார்